இன்று ஆவோசனை நடத்தியது

ஆணையத்தின் சிறப்புக் குழு இன்று ஸ்ரீநகர் சென்றுள்ளது

காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதம் முற்றிலும் இல்லாத ஒருநிலை ஏற்பட்டால் மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்த முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பயங்கரவாதமும் பேச்கவார்தையும் சேர்ந்து பயணிக்க முடியாது என்றும் கூறினார் பயங்கரவாதத்துக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எடுக்க வேண்டுமென்றும் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதவளிப்பதையோ நிதியுதவி அளிப்பதையோ முற்றிலுமாக தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை அந்நாடு உறுதி செய்யவேண்டுமென்றும் அவர் கூறினார் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கான் ஜெய் ஷே முகமது தலைவர் மசூத் ஆசாரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தினார் பயங்கரவாத பிரச்சனையை சா்வதேச சமுதாயத்தின் பார்வையில் இருந்து திசைதிருப்ப பாகிஸ்தான் முயற்சிப்பதாகவும் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதையும் பாதுகாப்பதையும் பாகிஸ்தான் தொடர்ந்து செய்து வருவதாகவும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டாா் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜெய் ஷே முகமது பயங்கரவாதி மசூத் அசாரை சா்வதேச பயங்கரவாதி பட்டியலில் சேன்ப்பதற்கு சீனா ஒப்பக் கொள்ளாததால் சள்வதேச அளவில் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடைபெறும் போரில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது

சீனாவில் வெளியுறவுக் கொள்கையும் கேள்வி குறியாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார் மசூத் அசாரை ஐநா பாதுகாப்பு சபை அறிவிக்க உள்ள பயங்கரவாதிகள் பட்டியலில் சோப்பதற்காக உலக நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்தை எவ்வித முகாந்தரமோ காரணமோ இன்றி சீனா மறுத்திருப்பதாகவும் காங்கிரஸ் செய்திதொடர்பாளர் கூறினார் ஜெய் ஷே முகமது பயங்கரவாதி மசூத் அசாரை சா்வதேச பயங்கரவாதி பட்டியலில் இணைக்கும் ஐநாவின் முயற்சி தோல்விபடைந்தால் ஆசிய மண்டலத்தின் ஸ்திரத்தன்மையும் அமைதியும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது புதுதில்லியில் இன்று இதனை தெரிவித்த அமெரிக்க துதரகத்தின் செய்திதொடர்பாளர் ஜெய் ஷே முகமது சள்வதேச பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள போது அந்த அமைப்பின் தலைவர் மகுத் அசாரையும் சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் இடம் பெற செய்வதற்கு போதிய முகாந்தரமும் ஆதாரமும் உள்ளதாக குறிப்பிட்டார் மசூத் அசாரை பயங்கரவாதிகள் பட்டியலில் கேர்ப்பதற்கு ஐநா குழுவுடன் இணைந்து அமெரிக்கா தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார்

மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மத்திய பார்வையாளர்களுடன் தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்தியது தேர்தல் பணியின் போது மத்திய பார்வையாளர்கள் பொறுப்புகள் மற்றும் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது இம்மாத தொடக்கத்தில் மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் தேர்தல் பார்வையார்களுடன் நடைபெறும் முதல் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் நடைமுறைகள் முடிவுக்கு வரும்வரை மத்திய பார்வையாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் நாட்டின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள கா்தா்ப்பூர் குருத்வாரா சாகிப் பக்தர்களின் வசதிக்காக திட்டமிடப்பட்டுள்ள கர்தார்ப்பூர் நெடும்பாதை திட்டத்தை மேற்கொள்வதற்காக அட்டாரியில் இன்று நடைபெற்ற முதல் ஆலோசனை கூட்டம் கமூகமான சூழ்நிலையில் நடைபெற்றதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தை விரைந்து நடைமுறைப் படுத்துவது குறித்து இருதரப்பிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் வெளியறவுத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தரப்பிலும் இந்திய தரப்பிலும் தொழில்நுட்ப வல்லுநா்கள் காதாாபூர் நெடும்பாதை திட்டத்திற்கான நடைமுறைகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டனர்

ரபேல் ஒப்பந்தம் வழக்கு தொடர்பான பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ள ஆட்சபேணைகள் தொடர்பாக ஆய்வு செய்த பின்னரே ஒப்பந்தம் பேரம் தொடர்பாள வழக்கு குறித்து விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் அளித்த தீர்ப்பை மறுஆய்வு செய்ய கோரும் மனுதாராகள் கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் ஆவணத்தின் நம்பகதன்மை மற்றும் சட்டரீதியாக செல்லதக்கதாக என்பது குறித்தும் முடிவு செய்யவேண்டுமென்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தின

அம்மாநிலத்தில் நிலவும் தற்போதையை சூழ்நிலை குறித்து மீண்டும் ஒருமுறை ஆய்வு செய்வதற்காக திரு வினோத் ஜுட்கீ டாக்டர் நூர் முகமது திரு எ எஸ் ஹில் ஆகியோர் அரசியல் கட்சி தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கருத்துகளை கேட்க உள்ளனர் நாளை ஜம்மு செல்லும் இந்த குழுவினர் மாநில தலைமம செயலர் காவல்துறை தலைவர் ஆகியோரிடமும் ஆலோசனை நடத்த உள்ளனர்

வெங்கப்யா நாயுடு கூறியுள்ளார் கோவை மாவட்ட நீலம்பூரில் தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினா் புதிய தொழில்களை உருவாக்குவதில் சா்வதேச அளவில் இந்தியா இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டா் கல்வி அளிப்பது என்பது அனைத்து செல்வங்களையும் அளிப்பதற்கு சமம் என்றம் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்தார்

சத்ய பிரதா சாஹூ கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் வருமானவரித்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சந்தேகத்திற்கிடமான பணப்பரிவா்த்தனை தொடா்பான தகவல்களை அளிப்பதற்காக வருவமானவாித்துறை தொலைபேசி எண்களை அறிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார்

இது குறித்து கேரள அரசின் தலைமை செயலாளர் திரு ராஜுவ் சாதானந்தனிடமும் ஆய்வு செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய மருத்துவ கவுன்சிலும் நிலைமையை கண்காணிக்குப்படி அறிவுறுத்தப்பட்டு தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

எதிரிகளின் பீரங்கிகளை எளிதில் தாக்கி அழிக்கவல்ல கையில் எடுத்துச் செல்லும் சிறிய வகை நவீன ஏவுகணை ராஜஸ்தான் பாலைவனத்தில் இன்று இரண்டாவது முறையாக வெற்றிகரமாக சோதித்து பாார்க்கப்பட்டது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அகச்சிவப்பு தொலையுணர்வு ரேடார் அமைப்புடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த நவீன வவுகணை மூலம் பல்வேறு இலக்குகளை துல்லியமாக தாக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

எத்தியோப்பியா விமான விபத்தையடுத்து இந்தியா சீனா ஐரோப்பிய யூனியன் இந்த ரக விமானத்தின் செயல்பாட்டிற்கு தடை விதித்துள்ளது தடைவிதித்துள்ள நிலையில் போயிங் நிறுவனம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது